ஜிம்பாப்வேயில் மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு இந்தியா நிதியுதவி அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் உடனுக்குடன் சீர்செய்யப்பட்டு வருவதாக மாநில மீன் வளத்துறை அமைச்சர் திரு

வடகிழக்கு பருவமழை நாளைமறுநாள்முதல் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ட்வெண்ட் ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது

வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார்

ஜிம்பாப்வேயில் அண்மையில் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் கேர்கல் நடைபெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசு துணை தலைவர் சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்புடன் விரைவில் இணையுமாறு அந்நாட்டு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார்

இதற்கான தீவிர பிரச்சாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தேர்தலில் முதன்முறையாக மின்னணு அஞ்சல் வாயிலாக வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கான மின்னணு வாக்குச்சீட்டை பதிவிறக்கம் செய்துகொள்ள இன்று கடைசிநாளாகும்

புதுதில்லியில் இன்று ஆயுர்வேத துறையைச் சேர்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து இரண்டு நாள் தேசிய மாநாட்டை துவக்கிவைத்துப் பேசியஅவர் மத்தியஅரசின் திறன்மிகு இந்தியா ஸ்டர்ர்ட் அப் இந்தியா உள்ளிட்ட திட்டங்களுடன் ஆயுர்வேதத்தை இணைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கலாச்சாரத்துறை இணை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடன் ஆயுர்வேதத்தையும் இணைக்க வேண்டும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜையில் இன்று கலந்துகொண்டு பேசியஅவர் மாவட்டத்தில் உள்ள மலை கிராம மக்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும்வகையில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டில் முதன்முறையாக ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் தமிழகத்தில் முடிவடைந்துள்ளதாக கூறினார் பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பு ஆசிரியர்கள் கலந்தாய்வு விரைவில் நடைபெறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

சென்னை அடையாற்றின் குறுக்கே தரப்பாக்கம் மற்றும் அனகாபுத்தூர் பகுதிகளை இணைத்து கட்டப்பட்டுவரும் புதிய பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்குக் கொண்டுவர தடையாக உள்ள பல்வேறு நிர்வாக குழப்பங்களை நீக்க தமிழகஅரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக கூறினார் மேலும் இயற்கை சீற்றங்களால் நீர் தேக்க கட்டுமானங்களில் ஏற்படும் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உடனுக்குடன் சீர் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்